ஆந்திரப்பிரதேஷ் சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் சட்டமன்றங்களுக்கான வேட்பு மலு தாக்கலும் இன்றுடன் நிறைவடைகிறது

முத்தலாக் மூலம் முஸ்லிம் பெண்கள் விவகாரத்து செய்யப்படுவது தொடர்பாள அவசர சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறைப்பயணமாக குரேஷியா பொலிவியா மற்றும் சிலி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார்

வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாள இன்று தெலங்கானாவில் முக்கிய தலைவர்கள் பலரும் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இன்று கடைசி நாள் என்பதால் கடைசி நேரத்தில் ஏராளமான பேர் மனு தாக்கல் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் தேர்தல் அதிகாரிகள் முழு வீச்சில் தயாரிப்புப் பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள் காங்கிரஸ் பிஜேபி போன்ற முக்கிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர் பட்டியலை கடைசி நேரத்தில் இறுதி செய்துள்ளன கம்மம் தொகுதியில் திருமதி ரேணுகா சௌத்ரி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சியும் மெடக் தொகுதியில் திரு ரகுநந்தன் ராவ் போட்டியிடுவார் என்று பிஜேபியும் அறிவித்தள்ளன இதுதவிர நிஸாமாபாத் போன்ற சில தொகுதிகளில் தனியாக வேட்பு மனு தாக்கல் செய்யப் போவதாக விவசாயிகளும் தெரிவித்துள்ளார்கள் மக்களவைத் தேர்தல் நடக்க இருப்பதையொட்டி அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக மதுக்கடத்தல் நடக்காமல் தடுப்பதில் கலால் வரித்துறை தீவிரம் காட்டி வருகிறது

தலைநகர் குவஹாத்தியில் மூன்று பறக்கும் படையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஒடிஷாவிலிருந்து மக்களவைக்கு போட்டியிடும் மற்றொரு வேட்பாளர் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்பெவா ஸ்வைன் கந்தமால் தொகுதியிலிருந்தும் கட்சியில் நேற்று இணைந்த முன்னாள் டிஜபி திரு பிரகாஷ் மிஸ்ரா கட்டாக் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று அந்தப் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிஷா சட்டப்பேரவையின் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியலையும் பிஜேபி வெளியிட்டுள்ளது முத்தவாக் மூலம் முஸ்லிம் பென்களை விவகாரத்து செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்று மத்திய அரசு பிறப்பித்த அவசர சுட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது கேரளா அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த மனுவில் இந்த அவசர சுட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறப்பட்டிருந்ததை தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு நிராகரித்து விட்டது

தில்லி அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது ஏற்கனவே தில்லி ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இருநீதிபதிகள் கொண்ட அமர்வு தில்லி நிர்வாகத்தில் அரசு அதிகாரிகள் மாற்றம் பற்றிய பிரச்னையில் இறுதி அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது என்று கூறியிருந்தது ஆளால் இதில் இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததால் இந்த வழக்கை விரிவான அமர்வுக்கு விடுவது என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்தது இந்த விரிவாள அமர்வை விரைவில் அமைக்க வேண்டுமென்று ஆம் ஆத்மி கட்சி அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இதுகுறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறைப்பயணமாக குரேஷியா பொலிலியா மற்றும் சிலி நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார் முதற்கட்ட பயணமாக இன்று மாலை அவர் குரேஷிய தலைநகர் ஜாக்ரேப் செல்கிறார் தில்லியில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திருமதி விஜய் தாக்கூர் சிங் இன்று குரேஷிய நாட்டுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து பேசுவார் என்று தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையே மேலும் பல துறைகளில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குரேஷிபா செல்வது இதவே முதல்முறையாகும் பொலியாவில் அந்நாட்டு அதிபருடன் துதுக்குழு அளவில் திரு ராம்நாத் கோவிந்த் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் அங்குள்ள தொழில் அதிபர்கள் மாணவர்களுடனும் கலந்துரையாடுகிறார் இந்தியா பொலிவியா உறவுகள் சுமுகமாக இருப்பதுடன் வர்த்தக உறவுகள் மேலும் அபிவிருந்தி அடைந்துள்ளன

அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் உரையாடுகிறார் குடியரசு தலைவரின் இந்த பயணம் இந்த மூன்று நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் கூறினார் நிதி சேவைகளில் டிஜிட்டல் முறையை தீவிரமாக்கவும் தொழில்நுட்பத்தை மேலும் பயன்படுத்தவும் வகை செய்வதற்கு ஆலோசனை கூறுமாறு திரு நந்தன் நீலகேனி தலைமையில் ஐந்து உறுப்பினர் குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது புதுதில்லியில் இன்று நிதி ஆயோக் நிதி தொழில் நட்பம் குறித்த ஒருநாள் மாநாட்டை தொடங்கி வைத்தப் பேசுகையில் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் திரு சக்தி காந்த தாஸ் இதைத் தெரிவித்தார் இது தொடர்பாக மூன்று வாரத்திற்குள் பரிந்துரை அளிக்குமாறு அந்தக் குழுவிடம் கேட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நிதிச் சேவையில் நவீன தொழில்நுட்பத்தை மேலும் பயன்படுத்தி ஒருங்கிணைந்த நிதி உள்ளடக்கத்தை கொண்டு வருவது பற்றி விவாதிப்பதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக வங்கிகளுடனும் டிஜிட்டல் முறையில் கடன் வழங்கும் ஏழு நிறுவனங்களுடனும் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என்றம் அவர் தெரிவித்தார்

நியூசிலாந்து சட்டப்படி சக்தி வாய்ந்த ராயல் கமிஷன் இந்த சம்பவத்தை விசாரிக்கும் என்று அவர் கூறினார் ஒரு தனிப்பட்ட நபர் துப்பாக்கியால் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி ஐம்பது பேரை கொல்வது சாத்தியமா என்பது பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவத்தை அந்த நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்திருந்தால் தடுத்திருக்க முடியும் என்று கடும் விமர்சனங்கள் எமுந்துள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடப்பதைபொட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஐந்து பேர் உத்தரப்பிரதேச மாநிலம் முஸஃபர்நகர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்